மத்திய நிதிஅமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார்

ரூபயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது

மேம்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

நரேந்திரமோடி கூறியுள்ளார் இந்த பட்ஜெட்டை வரவேற்றும் குறை கூறியும் தலைவர்கள் பலர் கருத்து தெரிவித்துள்ளனர்

தமிழக அரசு உயர்த்தியுள்ளது

நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்து அவர் உரையாற்றினார் சுகாதாரம் நிதி கட்டமைப்பு ஒட்டுமொத்த வளா்ச்சி புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிப் பணிகள் சிறந்த நிர்வாகம் போன்ற ஆறு அடிப்படை அம்சங்களைக் கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கான வருவாயை இரண்டு மடங்காக உயர்த்துவது வலுவான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது சுகாதாரமான இந்தியாவை உருவாக்குவது இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது அனைவருக்கும் கல்வி மகளிர் மேம்பாடு ஓட்டுமொத்த வளர்ச்சி ஆகியவற்றுக்கு இந்த பட்ஜெட்டில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

தேவைப்பட்டால் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவா் கூறினார்

சுயசாா்பு இந்தியா இயக்கம் சுகாதாரத்துறைக்கும் விரிவுபடுத்தப்படும் தேசிய சுகாதார இயக்கத்திற்கு உறுதுணையாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும்

உற்பத்திக்கான செலவினங்களைவிட ஒன்றரை மடங்கு கூடுதலாக விளைப்பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்பட்டு வழங்கும் நடைமுறை தொடர்ந்து செயல்படுத்தப்படும்

மின்னு வேளாண் சந்தை திட்டத்தின் கீழ் கூடுதலாக ஆயிரம் மண்டிகள் இணைக்கப்படும் நாடு முழுவதும் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக சென்னை உட்பட ஐந்து இடங்களில் மீன்பிடி துறைமுகங்கள் மேம்படுத்தப்படும் ஆழ்கடலில் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கவும் ஆய்வு மையம் ஏற்படுத்தப்படும்

நாடு முழுவதும் ஏழு ஜவுளிக் பூங்காக்களும் கூடுதல் பொருளாதார வழித்தடங்களும் ஏற்படுத்தப்படும் தமிழகத்தில் ஒரு லட்சத்து மூவாயிரம் கோடி

நாடு முழுவதிலும் உள்ள அகலார்ரயில் பாதைகள் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் முழுமையாக மின்மயமாக்கப்படும்

போக்குவரத்து செலவினங்களை வெகுவாக குறைக்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது

நாடு முழுவதம் கூடுதலாக ஒரு கோடி இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்படும்

சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை ளரிசக்தி உற்பத்திக்கென திட்டம் ஒன்று அறிவிக்கப்படும் சூரிய மின்சக்தி கழகத்திற்காக கூடுதலாக ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மின்சார சேவையை நகர்வோரே தேர்ந்தெடுக்கும் வகையில் மின் விநியோக சீர்திருத்தத் திட்டம் சீரமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படும்

இரண்டு பொதுத்துறை வங்கிகள் மற்றும் ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் அரசு பங்குகள் விலக்கிக் கொள்ளப்படும் மாநிலங்கள் தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விலக்கிக் கொள்வது குறித்து முடிவெடுக்கலாம் இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தின் பங்குகள் வெளியிடப்படும்

எஞ்சியுள்ள நான்கு மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்கள் விரைவில் இந்த திட்டக்கில் இணைக்கப்படும் போன்ற பல்வேறு அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன

அமைப்புசாரா தொழிலாளா்கள் நலனுக்கென இணையதளம் ஒன்று ஏற்படுத்தப்படும்

சமூக பாதுகாப்புத்திட்டங்கள் நடைபாதை வியாபாரிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் இரவுப் பணி உப்பட அனைத்து பிரிவுகளிலும் மகளிர் பணியாற்ற அனுமதி அளிக்கப்படும் போன்ற அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன சிறு குறு தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும்

வரி சீர்திருத்தம் பற்றி குறிப்பிடும்போது திருக்குறளையும் திருமதி நிர்மலா சீராதாமன் மேற்கோள்காட்டி பேசினாா்

வரி கணக்குகளை மறு ஆய்வு செய்வதற்கான காலவரம்பு ஆறு ஆண்டுகளிலிருந்து மூன்று ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி கணக்குகளை தாக்கல் செய்வது எளிமையாக்கப்படும் தங்கம் வெள்ளி விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான கலால் வரி மாற்றியமைக்கப்படும் டிஜிட்டல் முறையில் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் நிறுவனங்களுக்கு வரி தணிக்கைக்கான உச்சவரம்பு பத்து கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படும் கட்டமைப்பு துறையில் கூடுதல் அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தளர்த்தப்பட்ட நெறிமுறைகள் அறிவிக்கப்படும்

அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் நிதிப் பற்றாக்குறையை நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தமது பட்ஜெட் உரையில் தெரிவித்தார் மத்திய பட்ஜெட்டை வரவேற்றும் குறை கூறியும் தலைவா்கள் பல் கருத்து தெரிவித்துள்ளனா் நாட்டில் உள்ள அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கருத்து தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கான பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் விவசாயிகள் பயிர்க்கடன்களை எளிதாக பெற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இளையோருக்கு கூடுதல் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் சுயசா்பு இந்தியா இயக்கத்திற்கான பட்ஜெட் இது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளா் தொழிலதிபா்களுக்கு ஆதரவான பட்ஜெட் இது என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி குறை கூறியுள்ளார் இந்த நிதிநிலை அறிக்கையில் வரவேற்கத்தக்க பல்வேறு முயற்சிகளும் தமிழகத்துக்கு உகந்த பல அறிவிப்புகளும் இடம்பெற்றிருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மத்திய அரசின் மேல்வரி உயர்வை கைவிட வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கோரியுள்ளார் தமிழகத்தின் திட்டங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நிதி ஒதுக்கீடு எதுவும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் வளர்ச்சிக்கான பட்ஜெட் இது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் வளா்ச்சிக்கான திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பது வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ள பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக ஏழை மக்களின் அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் கட்டுப்படுத்தப்படாதது கவலை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளாா் மக்கள் பிரச்சினைக்கு தீர்வுகானும் அம்சங்கள் இதில் இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளா் திரு முத்தரசன் கூறியுள்ளாா் ஏமாற்றம் அளிக்கும் வகையில் மத்திய பட்ஜெட் உள்ளதாக மதிமுக பொதுச்செயவாள் திரு வைகோ கருத்து தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் இது என்று இந்திய தொழில் கூட்டமைப்பு கருத்து தெரிவித்துள்ளது வளர்ச்சி சுகாதாரம் மற்றும் வேலைவாய்ப்புக்களை உருவாக்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுளளதாக அந்த கூட்டமைப்பின் தலைவா் திரு சந்திரஜித் பானாஜி கூறியுள்ளார் பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளிக்கும் பட்ஜெட் இது என்று வர்த்தக தொழில் கூட்டமைப்பின் தலைவர் திரு உதய்சங்கர் கருத்து தெரிவித்துள்ளார் பட்ஜெட் குறித்து தொழில் அமைப்புகளின் பிரதிநிதகளும் பொதுமக்களும் பல்வேறு கருத்துக்களைத் கெரிவித்தனர்

இகா மானாவாரி பயிர்களுக்கான இடுபொருள் நிவாரணத்தொகை பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

அதிகபட்சமாக இரண்டு ஹெக்டேர் என்ற உச்சவரம்பு தளர்த்தப்பட்டு பாதிக்கப்பட்ட பரப்பளவு முழுவதற்கும் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் இரண்டு ஜி பி டேட்டா கார்டு வழங்கும் திட்டத்தை முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தாா் இந்த திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் அரசு உதவிபெறும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லாமல் இந்த டேட்டா காா்டு ஏப்ரல் மாதம் வரை வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழ் வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்காக அறிவிக்கப்பட்ட விருதுகள் இன்று வழங்கப்பட்டன